ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் இன்று மீண்டும் அத்தமீநி தாக்குதல் நடத்தின்

போட்டியில் தீபக் புனியாவும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனா்

இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான மூன்றாவது மற்றம் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் நாளை நடைபெறுகிறது

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு கனில் அரோரா இதனை அறிவித்தார்

தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் இந்த இருமாநிலங்களில் நடத்தை நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாக அவர் தெரிவித்தார்

அதற்கு மறநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் மனுக்களை விலக்கிக் கொள்ள அடுத்த மாதம் மூன்றாம் தேதி கடைசி நாளாகும்

இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வருவதாக அவர் தெரிவித்தார் அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிளாஸ்டிக் இல்லா பொருட்களை பயன்படுத்த வேண்டுமென்றும் திரு சுனில் அரோரா வேண்டுகோள் விடுத்தார் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் பதற்றமான வாக்குச் சாவடிகளில் வாக்குப்பதிவு சிசிடிவி மற்றும் வெப் கேமராக்கள் மூலம் பதிவு செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார் மஹாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலங்களின் சட்டப்பேரவைக்கான தேர்தல் அறிவிப்பை பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா வரவேற்றுள்ளார் இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள ட்விட்டர் பதிவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசின் சாதனைகளை மக்களிடம் விரிவாக எடுத்து கூற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தேர்தலில் அறுதிபெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் வகையில் பிஜேபி தொண்டா்கள் களப்பணியாற்ற வேண்டும் என்று அக்கட்சி தலைவா் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளாா் இருமாநிலங்களிலும் வலுவான அரசு அமையும் வகையில் அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்கள் வாக்களிக்க வேண்டும் என அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார் மல்றாராஷ்டிரா மற்றம் ஹரிபானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முழு அளவில் தயாராாகுமாறு தொண்டர்களுக்கு காங்கிரஸ் கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு பவன் கெரா விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரச்சினைகளை முன்னிறுத்தி காங்கிரஸ் பிரச்சாரம் மேற்கொள்ளும் என தெரிவித்தாா் பிரதமர் திரு நரேந்திரமோடிஏழு நாள் அரசுமுறைப் பயணமாக அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் ஐ நா வின் பொதுச்சபைக் கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார் ஹூஸ்டனில் நாளை இந்திய சமூகத்தினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அவர் உரையாற்றவுள்ளார் அமெிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பின்னர் முன்னணியில் உள்ள எரிசக்தி நிறுவனங்களின் தலைவர்களுடன் அவர் கலந்துரையாட உள்ளா்

பொதுச் சபை சார்பில் நடைபெற உள்ள சுகாதாரம் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ள பிரதமர் சுகாதாரத்துறையில் இந்தியாவின் சாதனைகளை பட்டியலிட உள்ளார்

ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிகளிலும் பிரதமா் பங்கேற்கிறாா்

துய்மை இந்தியா திட்டத்தை மக்கள் இயக்கமாக செயல்படுத்தியதை அங்கீகரிக்கும் வகையில் பில்கேட்ஸ் அமைப்பு சா்பில் பிரதமருக்கு விருது வழங்கப்பட உள்ளது இதனிடையே தமது சுற்றுப் பயணத்தின் ஒரு பகுதியாக பல்வேறு நாடுகளை சேர்ந்த தலைவர்களுடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்

புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சந்திரயான் இரன்டின் ஆர்பிட்டர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகக் கூறினார் விக்ரம் லேண்டருடன் தகவல் தொடர்பை ஏற்படுத்த இயலவில்லை என்று குறிப்பிட்ட அவர் இதற்கான காரணம் குறித்து ஆராய கல்வியாளர்கள் மற்றும் இஸ்ரோ நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் நிலவுக்கு மனிதளை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு சிவன் கூறினார் ஜம்மு காஷ்மீர் எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் ரானுவ நிலைகள் மற்றும் குடியிருப்புப் பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்த தாக்குதலுக்கு நமது ராணுவம் உரிய பதிவடி கொடுத்து வருவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலாண்மை திட்டங்களுக்கான தேசிய கொள்கைகள் மேப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு துணைத் தலைவா் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளாா் ஹைதரபாத்தில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இத்தொடர்பான கொள்கைகளை வரையறை செய்யும் பணியில் இந்திய தரக்குழு ஈடுபட்டுள்ளதாகவும் மேலாண்மை தொடர்பான செயல் திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுப்பது இதவே முதன்முறை என்றும் தெரிவித்துள்ளார் பொது மற்றும் தனியார் நிறுவனங்களில் வளர்ச்சியில் செயல்திட்ட மேலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார்

வெங்கையா நாயுடு கூறினார் திட்டங்களை செயல்படுத்துவதில் குறைகள் இருப்பதாக அவர் சுட்டிகாட்டினார்

இத்தொடர்பான மனு மீதான விசாரணை தில்லி நீதிமன்ற சிறப்பு நீதிபதி திரு அஜய்குமார் குஹார் முன்னிலையில் இன்று நடைபெற்றது அப்போது திரு சிவகுமாருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அமலாக்கப்பிரிவு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு கே எம் நாகராஜ் கேட்டுக் கொண்டார்

சிவகுமார் சார்பில் மூத்த வழக்கறிஞர்களான திரு அபிஷேக் மனு சிங்வி மற்றும் முகுல் ரோத்தகி ஆகியோர் ஆஜராகினர்

படுகாயம் அடைந்த மற்றொரு பெண் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்கள் அனைத்தையும் முடிப்பதற்கு அரசு முன்னுரிமை வழங்கும் என்று ரயில்வே இணையமைச்சர் திரு சுரேஷ் அங்கடி தெரிவித்தார் இட்டாநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரயில் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் ரயில்களை உரிய நேரத்தில் இயக்குவது ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார்

அருணாச்சவப் பிரதேசத்தில் புதிய ரயில் வழித் தடங்களை அமைக்க அம்மாநில அரசு நிலம் வழங்கிய பின் அதுதொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தாா் முன்னதாக ரயில்வே திட்டங்களை விரிவுப்படுத்துவது குறித்து அம்மாநில ஆளுநர் டாக்டர் மிஸ்ரா மற்றும் முதலமச்சா் திரு பேமா காண்டு ஆகியோருடன் அவா் ஆலோசனை மேற்கொண்டாா் நிறுவனங்களுக்கான வரிவிகிம் குறைக்கப்படும் என்ற மத்திய அரசின் வரவேற்கதக்கது என்று மூடிஸ் தரமதிப்பீடு நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக செய்தியாடம் பேசிய அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி அரசின் இந்த நடவடிக்கை மூலம் உள்நாட்டு நிறுவனங்களின் நிகர வருமான் அதிரிக்கும் என தெரிவித்துள்ளா இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி் நாளை நடைபெறுகிறது

உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறிய முதலாவது இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை அமித் பங்கல் படைத்துள்ளார்

இதனையடுத்து டோக்கியோவில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு அவர் தகுதி பெற்றுள்ளார்